இன்றுபேச்சுநடத்துகிறார்

இசைவு தெரிவித்துள்ளது

பழக்கத்தில் விடப்போவதாகரிசர்வ் வங்கிஅறிவித்துள்ளது

குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசுதுணைத் தலைவர் திருவெங்கையநாயுடு வெளியுறவு அமைச்சர் திருமதி கஷ்மாகவராஜ் ஆகியோரையும் உஸ்பெகிஸ்தான் அதிபர் சந்தித்துபேசவுள்ளார்

வர்த்தம் முதலீடு வளர்ச்சியில் ஒத்துழைப்பு கல்வி புதுபிக்கத்தக்களிசக்தி போக்குவரத்து இணைப்பு மற்றும் சுற்றுலர் குறித்துஅவர்கள் பேச்சுஆக்கபூர்வமாக இருந்ததாகஅறிவிக்கப்பட்டது முன்னதாககுடியரசுத் தலைவர் மாளிகையில் உஸ்பெக்கிஸ்தான் அ்திபருக்குபாரம்பரியமுறைப்படிவரவேற்பு அளிக்கப்பபட்டது உஸ்பெக்கிஸ்தான் மக்களின் இதயத்தில் இந்தியாவுக்குதனி இடம் உள்ளதுள்ள்றுஅவர் குறிப்பிட்டா் இந்தியாதற்போதுவேகமாகவளா்ச்சிபெற்றுவருகிறதுஎன்றுகுறிப்பிட்டஅவர் வல்லரசாகமாறும் நாள் தொலைவில் இல்லைள்ன்றும் கூறினார் மகாத்மாகாந்திநினைவிடமான ராஜ்காட்டில் அவர் அஞ்சலிசெலுத்தினார் மகாத்மாகாந்தியின் வாழ்க்கையில் அவர் வலிறுத்திய தூய்மைக்குமக்கள் அனைவரும் முக்கியத்துவம் அளிக்கவேண்டுமென்றுபிரதமா் திருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டிருக்கிறாா் மாநிலம் ராஜ்காட்டில் நேற்றுநடைபெற்றபொதுக்கூட்டத்தில் உரையாற்றியஅவர் குஜராத் மகாத்மாகாந்தி தூய்மையின்பால் கொண்டிருந்தபற்றைஒருஉதாரணத்துடன் விளக்கினார் மகாத்மாகாந்தியிடம் உங்களுக்குமுதலில் என்னவேண்டும் தூய்மையா கதந்திரமாஎன்றகேள்வியைஎழுப்பினால் தூய்மையத் தான் முதலில் தேர்ந்தெடுப்பார் அந்தளவுக்கு தூய்மைமீதுபற்றுக்கொண்டிருந்தார் என்றுபிரதமர் குறிப்பிட்டார்

ராஜ்காட்டில் மகாத்மாகாந்திபெயரால் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தை திறந்துவைத்து பேசிய பிரதமர் மகாத்மாகாந்திகாட்டியகலாச்சாரம் பண்புகள் தத்துவங்களை இந்தஅருங்காட்சியகம் மக்களிடையேபரப்பும் என்றுகூறினார்

குடியரசுத் தலைவரின் அறிவாற்றல் மற்றும் தொலைநோக்குபார்வை மூலம் இந்தியாபெரும்பயன் பெற்றுள்ளதுஎன்றுபிரதமா் தமதுடிவிட்டரில் பதிவு செய்துள்ளாா்

தமிழகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமியும் வாழ்த்துச் செய்திஅனுப்பியுள்ளார்

இந்தியாவிலும் பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவிலும் அவர்களின் பெயரில் உள்ளசொத்துக்கள் நகைகள் வீடுகள் வங்கி இருப்பு முதலியவை இவ்வாறுமுடக்கப்பட்டிருக்கின்றன

ஐநாபொதுச் செயலாளர் திருஅன்டோளியாகுட்ரஸ் நான்குநாள் பயணமாக இன்று இந்தியாவருகிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளைநடைபெறும் மகாத்மாகாந்திதுப்பரவு மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார்

சர்வதேசசுரியசக்திகூட்டமைப்பின் கூட்டத்திலும் ஐநாபொதுச்செயலாளர் பங்கேற்க இருப்பதாகவெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியபயணத்தின்பாதுகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமர் திருநரேந்திரமோடி வெளியுறவு அமைச்சர் திருமதி கஷ்மாகவராஜ் ஆகியோரையும் திருகுட்ரஸ் சந்தித்துபேசவுள்ளார்

இந்தகடன் பத்திரங்கள் இம்மாதம் இரண்டாவது மூன்றாவது நான்காவதுவாரங்களில் பகிரங்க சந்தையில் ஏலம் மூலம் வாங்கப்படும் என்றும் ரிசா்வ் வங்கிகூறியிருக்கிறது

கவுகாத்தியில் நடைபெறும்நிகழ்ச்சியில் மாநிலசுகாதாரத்துறைஅமைச்சர் திருஹிமந்த் பிஸ்வா ஷர்மாமுன்னிலையில் முதலமைச்சர் திருசர்பானந்தாசோனாவால் இத்திட்டத்தைதொடங்கிவைக்கிறார்

இதுவரைமீட்புக்குழுசெல்லாதபகுதிகளிலிருந்தும் உரியதகவல் கிடைக்கும் போதஉயிரிழப்பு எண்ணிக்கைமேலும் அதிகரிக்கூடுமென்று இந்தோனேஷியாஅரசுகூறியிருக்கிறது

இதைஅடுத்துஉதவிவழங்மாறுசா்வதேசசமுதாயத்துக்கு இந்தோனேஷிய அதிபர் திருஜோகோவிடோடோவேண்டுகோள் விடுத்துள்ளார் தன்னார்வதொண்டுநிறுவனங்களும் உதவிக் கோரிக்கையைமுன்வைத்துள்ளன

பிரதமமந்திரிநுண்ணீர் பாசனதிட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் வேகமாகவும் சிறப்பாகவும் நிறைவேற்றப்படுகிறது இதனால் விவசாயிகள் பெரும் பயனடைந்துவருகிறா்கள் என்றமாவட்டவேளாண் இயக்குநர் திரு ஜே சேகள் தெரிவிக்கிறார்

இன்றுஉலகமுதியோர் தினம் கொண்டாடப்படுகிறது